எஸ் அரிஹண்ட வெற்றிகரமாக இன்று பூர்த்தி செய்தது

கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர்

இந்திய மருத்துவ முறைகள் மிகவும் முக்கியமானவை என்று மத்திய அமைச்ச் டாக்டர் ஹர்ஷ் வர்த்தன் தெரிவித்துள்ளார்

புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளன்

பாதுகாப்புடன் நடை திறக்கப்பட்டது

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு தொடர்பான முதலாவது ரோந்து பணியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ள அணு ஆயுதங்களைத் தாங்கிய நீர்மூழ்கிக் கப்பல் ஐ என் எஸ் அரிஹண்ட் வீரர்களுக்கும் இதில் ஈடுபட்ட மற்றவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த பணி நாட்டின் வரலாற்றில் எப்போதும் நினைவு கூறப்படும் என்று திரு மோடி தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தீபாவளிக்கு முந்தைய நாளான தந்த் தேரஸ் விழா நாளான இன்று ஐ என் எஸ் அரிஹண்ட் பணியை பூர்த்தி செய்திருப்பது இந்தியாவின் பெருமிதத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார் நம்பகமாள அனு ஆயுத பாதுகாப்பு இந்த தருணத்தின் தேவை என்று கூறியுள்ள பிரதமா் அனு ஆயுதத்தைக் கொண்டு அச்சுறுத்துவோருக்கு ஐ என் எஸ் அரிஹ ண்ட்டின் வெற்றி பயணம் தக்கப்பதிலை தந்துள்ளது என்று தெரிவித்துள்ளாா் இந்தியாவின் அனு ஆயுத முயற்சி என்பது உலக அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் முக்கியமான தூண் என்று திரு மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா என்பது அமைதியின் பூமி என்றும் ஒன்றிணைக்கும் மாண்புகளை கொண்டிருப்பது இந்தியாவின் கலாச்சாரம் என்றும் அவர் கூறியுள்ளார் சமாதானம் என்பது இந்தியாவின் பலமே தவிர பலவீனம் அல்ல என்றும் அவர் மேலும் கூறினார் ஐ என் எஸ் அரிஹண்ட்டின் வெற்றிப் பயணத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஆகியோரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வு என்ற உலக இலக்கை எட்டுவதற்கு ஆயூர்வேதம் போன்ற இந்திய முறையிலான மருந்துகள் மிக முக்கியமானவை என்று மத்திய அறிவியல் மற்றம் தொழில்நுட்பத்துறை அமைச்சா் டாக்டா் ஹா்ஷி வா்தன் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மூன்றாவது ஆயுர்வேத தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவா் தமது அமைச்சகமும் ஆயுஷ் அமைச்சகமும் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்பில் ஒத்துழைக்க முடியும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆயுஷ் அமைச்ச் திரு ப்ரீபத் நாயக் ஆயுர்வேதத்தையும் மற்ற இந்திய மருத்துவ முறைகளையும் மத்திய அரசு பெருமளவில் மேம்படுத்தி வருகிறது என்றார் ஆயுா்வேதத்தால் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பலன்கள் பற்றி மக்களிடையே விழிப்புணா்வு ஏற்படுத்த தன்வந்த்ரி ஜெயந்தி அன்று ஆயூர்வேத தினம் கொண்டாடப்படுகிறது தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு ஆகியவை ஆண்டு முழுவதும் சீராக கிடைப்பதை உறுதி செய்வதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள பசுமை செயலாக்கம் திட்டத்திற்கு மத்திய அரசு இன்று ஒப்புதல் அளித்துள்ளது

பசுமை செயல்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ள உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் காய்கறிகளின் விலை ஏற்ற இறக்கம் அதிக அளவில் அமைச்சர் இருப்பதை கருத்தில் கொண்டு விவசாயிகள் விற்பனையாளர்கள் ஆகியோருடன் இணைந்து நிரந்தர தீர்வுகாணும் வகையில் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி மக்களுக்கு தலைவா்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன் தீபாவளி பண்டிகை அனைத்து குடும்பங்களிலும் ஒளியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் தீப ஒளி தன்னைச் சுற்றியுள்ள பகுதிக்கு வெளிச்சத்தை தருவதுபோல் நாமும் நம்மைச் சுற்றியுள்ள அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியை கொண்டுவர முற்படுவோம் என்றும் அவர் அந்த செய்தியில் தெரிவித்துள்ளார் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் தீபாவளி வாழ்த்து செய்தியில் மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி நிறைந்து வளம் பெருகட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் சுடர்விடும் தீபங்களின் ஒளிபோல மக்கள் மனமெல்லாம் இனிமை பொங்கும் நன்னாளாக தீபாவளி விளங்கட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் நீதி தழைத்து மக்களுக்கு நல்வாழ்வு அமைய தீபாவளி திருநாளில் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் கூறியுள்ளார்

நிறுவன் மருத்துவர் ச ராமதாசு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முள்ளேற வேண்டும் என்ற இலக்கை நோக்கி உழைக்க தமிழக மக்கள் அனைவரும் தீபாவளி திருநாளில் உறுதியேற்க வேண்டும் என்று கூறியுள்ளாா் தீபாவளிக்கு முந்தைய நாளான இன்று தந்த்தேரஸ் விழா கொண்டாடப்படுகிறது மருந்துவத்தின் கடவுளான தன்வந்தியின் பிறந்த நாள் தந்தேராஸ் விழாவாக கொண்டாடப்படுவது இந்து சமய மரபாகும்

சபரிமலை ஐயப்பன் கோவில் சிறப்பு பூஜைகளுக்காக இன்று மாலை ஐந்து மணிக்கு நடை நாளை இரவு பத்து மணி வரை நடை திறந்திருக்கும்

காவல்துறையின் ஆயுதம் தாங்கிய கமாண்டோ படையின் கண்காணிப்பு கேமராக்கள் செல்பேசியை முடக்கும் கருவிகள் என பலவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

துணை முதலமைக்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் மக்களிடம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இந்த நோயை ஆரம்ப நிலையிலேயே தடுக்கும் வகையில் திமுக விளர் கட்சி அலுவலகங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நிலவேம்பு கசாயம் வழங்க வேண்டுமென்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திமுக வின் தலைமை இடமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நிலவேம்பு குடிநீர் தொடர்ந்து வழங்கப்படுவதாவும் அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் எந்த தேர்வாக இருந்தாலும் அதற்கான வினாக்கள் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் கேட்கப்படும் நிலையை உடனடியாக ஏற்படுத்த வேண்டுமென்று பாமக நிறுவனா் மருத்துவா் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழில் தேர்வு நடத்துவதற்கு ஏதேனும் தடை இருந்தால் அதனை களைய அரசுப் பணியாளர் தேர்வாணையம் அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளா் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேசிய அளவில் மதச்சா்பற்ற கட்சிக்ள ஒரணியில் திரள வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தைப் பொறுத்தவரை கூட்டணி குறித்து அதற்கு தலைமை தாங்கும் திமுக தான் அறிவிக்க வேண்டும் என்றார் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் விரைந்து விசாரிக்கப்படுவதற்கு ஏதுவாக சிறப்பு வழக்கறிஞர்களை தமிழக அரசு நியமிக்க வேண்டுமென்றும் அவர் கோரினார் எதிர்க்கட்சியினர் மீது அவதூறு வழக்குகளை பதிவு செய்வது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது என்றும் கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளித்தார் வறட்சி மற்றும் வெள்ளப் பாதிப்பின்போது விவசாயிகளுக்கு கை கொடுக்க மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பயிர் பாதுகாப்புத் திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

இரண்டு அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் இந்த பகுதிக்குள் செல்ல முடியாது என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் மேலும் கூறினா்

இதனால் கடல்பகுதி கொந்தளிப்பாக காணப்படும் மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்குச் சென்றுள்ள மீனவர்கள் நாளைக்குள் கரை திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை லக்னோவில் நடைபெறும் இந்த போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்கும்

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற முதவாவது ஆட்டத்தில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்தியா தோற்கடித்தது